நரேந்திர மோடி இன்று நியுயார்க் கில் பருவநிலை மாற்றம் பற்றிய ஐ

தலைமைச் செயலரின் உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார் அனைவருக்கும் சுகாதாரம் என்பது பற்றிய உயர்நிலைக் கூட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்கிறார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஒராண்டு நிறைவை ஒட்டி இன்று நாடு முழுவதும் ஆயுஷ்மான் பாரத் தினம் கொண்டாடப் படுகிறது புதுவையில் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது

நரேந்திர மோடி இன்று ஹுஸ்டன் நகரில் இருந்து நியுயார்க் சென்றுள்ளார்

பொதுப் பேரவைக் கூட்டத்தில் உரையாற்றும் அவர் இன்று பருவநிலை மாற்றம் பற்றிய ஐ

தலைமைச் செயலரின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் அனைவருக்கும் சுகாதாரம் என்பது பற்றிய உயர்நிலைக் கூட்டத்திலும் தீவிரவாத எதிர்ப்பு பற்றிய உலகத் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார் கத்தார் அதிபர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி நைஜர் நாட்டின் அதிபர் முகம்மது ஈசாஃபு இத்தாலியப் பிரதமர் கிஸ்ஸேப் கோண்ட்டே நபீயா அதிபர் ஹெஜ் கெய்ன்கோப் உள்ளிட்ட தலைவர்களையும் இருதரப்பு ரீதியில் அவர் சந்திக்க இருக்கிறார் யுனிசெஃப் செயல் இயக்குனர் திருமதி ஹென்ரீட்டா எச் ஃபோரை யும் அவர் சந்தித்துப் பேசுவார்

தலைமையகத்தில் காந்தி சூரிய சக்திப் பூங்கா மற்றும் காந்தி அமைதித் தோட்டத்தையும் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன ஆரோக்யா திட்டம் ஓராண்டு காலத்தைப் பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி இன்று நாடு முழுவதும் ஆயுஷ்மான் பாரத் தினம் கொண்டாடப்படுகிறது

ஆயுஷ்மான் பாரத் உலகிலேயே அரசு ஆதரவுடன் கூடிய மிகப்பெரிய திட்டம் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கான தலைமை செயல் அதிகாரி திரு

சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில் நிறுவனங்களில் எரிசக்தி செயல் திறனை மேம்படுத்தும் வகையில் எரிசக்தித் தணிக்கை மேற்கொள்ளத் தேவை இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு

இத்துறையின் எரிசக்தி செயல்திறன் குறித்து புதுடில்லி யில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்தியா வில் தொழில்துறையில் சரக்குப் போக்குவரத்துச் செலவு மற்ற நாடுகளை விட அதிகமாக இருப்பதால் இதைக் குறைக்க அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகக் கூறினார் நீர்வழிப் போக்குவரத்தில் மரபுசார் எரிபொருளுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட புதிய எரிசக்தி ஆதாரங்களைப் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாலாக்கோட் டில் இந்திய விமானப் படையால் தாக்கி அழிக்கப்பட்ட தீவிரவாத முகாம்கள் மீண்டும் செயல்படத் தொங்கி இருப்பதாக அண்மையில் தெரிய வந்துள்ள போதிலும் எந்த ஒரு நிலையையும் சமாளிக்க இந்திய பாதுகாப்புப் படைகள் எப்போதும் தயாராகவே இருப்பதாக தலைமை ராணுவ தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதிகளின் ஊடுறுவலுக்கு ஏதுவாகவே எல்லையில் சண்டை நிறுத்த ஒப்பந்ததை பாகிஸ்தான் மீறுவதாகவும் இதை எப்படி சமாளிக்கலாம் என்பது இந்திய ராணுவத்திற்கத் தெரியும் என்றும் கூறினார் மீண்டும் வான்வழித் தாக்குதல் நடத்தப்படுமா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு ஏன் அதற்கு மேலும் செல்லக்கூடாதா என்று ராணுவ தளபதி திருப்பிக் கேட்டார் ஆயினும் இந்திய என்ன செய்யப் போகிறது என்ற திகைப்பிலேயே எதிரிகள் இருக்கட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீ ரில் மக்களுக்கு எந்தக் கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் கட்டுப்பாடுகள் உள்ளது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த தீவிரவாதிகளே முயன்று வருவதாகவும் திரு பிபின் ராவத் கூறினார் தீவிரவாதிகளுக்கும் மேற்கில் இருந்து அவர்களை இயக்குபவர்களுக்கும் இடையிலான தகவல் தொடர்பு மட்டுமே துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சிக் கல்லூரியில் இளம் ராணுவத் தலைவர்களுக்கான பயிற்சிப் பிரிவை தலைமை ராணுவ தளபதி இன்று தொடக்கிவைத்தார் ராணுவத்தில் இத்தகைய பயிற்சிப் பிரிவு தொடக்கப் படுவது இதுவே முதல்முறையாகும்

முதல் நாளான இன்று எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை

தமிழகத்தில் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி சட்டமன்றத் தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகள் விருப்ப மனுக்களைப் பெற்றுக் கொள்ளும் பணியில் ஈடுபட்டுள்ளன

ஷஸ்வத் சௌரப் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி தேர்தல் நடைமுறை முடியும் வரை புதுச்சேரியில் யாரும் ஆயுதங்களை கொண்டு செல்லக் கூடாது என்றும் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை அருகில் உள்ள காவல்நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப் பட்டுள்ளது புதுச்சேரியில் தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகள் ஏற்கனவே அமலுக்கு வந்திருப்பதாகவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவான செயல்பாடுகளில் ஈடுபடக் கூடாது என்றும் மாவட்ட குற்றவியல் நீதிபதி மற்றொரு உத்தரவில் தெரிவித்துள்ளார் இதை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் நீதிமய்யம் போட்டியிடாது என்று அக்கட்சியின் புதுச்சேரி மாநிலத் தலைவர் டாக்டர்

ஏ எஸ் சுப்ரமணியன் தெரிவித்துள்ளார்

மக்களுக்கு தகவல் கற்பித்தல் மற்றும் பொழுதுபோக்கினை வழங்குவது என்ற மூன்று கோட்பாடுகளுடன் செயல்பட்டு வரும் புதுச்சேரி அகில இந்திய வானொலி புதுச்சேரி மக்களுடன் என்றைக்கும் தன்னை தொடர்புபடுத்திக் கொண்டே வந்துள்ளது மக்களிடையே சரியான தகவலையும் செய்தியையும் வழங்கும் சீரிய பணியை மேலும் வலுவாக கொண்டு செல்வது என்ற உறுதிமொழியுடன் வீறுநடை போடும் புதுச்சேரி அகில இந்திய வானொலிக்கு நேயர்கள் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர் பல்வேறு தலைவர்களும் புதுச்சேரி அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

உயிர் இழந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது பிரசவத்தின் போது அந்தப் பெண்ணிற்கு வலிப்பு ஏற்பட்டதே மரணங்களுக்குக் காரணம் என்று மருத்துவர்கள் தெரிவித்த போதிலும் பெண்ணின் குடும்பத்தினர் அதை ஏற்க மறுத்தும் மருத்துவர்களின் கவனக் குறைவே காரணம் என்று கூறியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் தலையிட்டு எழுத்து வடிவில் புகார் பெற்று வழக்கு பதிவு செய்தனர்

இவர்கள் வந்த இரு சக்கர வாகனம் சாலைப் பிரிப்பான் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காலப்பட்டில் இன்று காலை மோட்டார் சைக்கிளில் வந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் மர்ம நபர்களால் வெடிகுண்டு வீசியும் அறிவாளால் வெட்டியும் கொலை செய்யப்பட்டது குறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கொலை செய்யப்பட்டவர் ஏற்கனவே காங்கிரஸ் பிரமுகர் ஜோசப் கொலை வழக்கில் கைதுசெய்யப் பட்டு ஜாமீனில் உள்ளவர் என்றும் தெரியவந்துள்ளது போலீசார் உடலைக் கைப்பற்றி பிரேக பரிசோதனைக்கு அனுப்பிவைத்துள்ளனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நியுயார்க் கில் பருவநிலை மாற்றம் பற்றிய ஐ

தலைமைச் செயலரின் உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார் அனைவருக்கும் சுகாதாரம் என்பது பற்றிய உயர்நிலைக் கூட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்கிறார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஒராண்டு நிறைவை ஒட்டி இன்று நாடு முழுவதும் ஆயுஷ்மான் பாரத் தினம் கொண்டாடப் படுகிறது புதுவையில் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது